இந்தியாவும் சீனாவும் தொடங்கியுள்ளன

உயிரிழந்தனர்

உடல்களை மீட்பதற்கான பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன

மற்றும் மகளில் ஹாக்கி அணிகள் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன இனி விரிவான செய்திகள் ராஜஸ்தானில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எல்லைப் பாதுகாப்புப் படையினருடன் தசரா பண்டிகையை கொண்டாடுகிறார் பிகாளிர் பகுதியில் வரும் விபாழக்கிழமை இந்த பண்டிக்கை நடைபெறும் ஆயுதங்களுக்கு சாஸ்திர முறைப்படி பூஜை செய்யும் தசரா பண்டிகையில் அவர் பங்கேற்பார் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் உள்ள இடத்தில் இத்தகைய படைப்பிரிவோடு இணைந்து மூத்த மத்திய அமைச்சர் ஒருவர் தசரா விழாவை கொண்டாடுவது இதுவே முதல் முறை என்று உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்தப் பயணத்தின் போது அங்கு அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு செய்வார் கடந்த ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் சீனா இந்தியா எல்லைப் பகுதியில் நடைபெற்ற தசரா பண்டிகையில் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார் நாட்டில் உள்ள விவசாயிகள் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து குடிமக்களின் வாழ்க்கைத் தரம் உயருவதற்கு புதிய தொழில்நுட்பங்கள் உபயோகப்படுத்தப்படுவதை பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உறுதிசெய்ய வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார் அலஹாபாதில் இந்திய தகவல் தொழில்நுட்பக் கழகம் ஐஐடியின் இருபதாம் ஆண்டு விழாவில் நேற்று கலந்து கொண்டு பேசிய அவர் கல்வி தரமான சுகாதாரம் நம்பத்தகுந்த மற்றும் தேவையான தகவல்கள் அரசு சேவைகள் ஆகியவற்றை விரைவாக அளிப்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் சமூகத்தில் நலிந்தோரின் வாழ்க்கைத்தரம் உயருவதற்கு இடைவிடாத முயற்சி தேவை என்று அவர் தெரிவித்தார் இன்றியமையாத ஆதார வளங்களை எளிதில் அடைவதற்கான வாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவிலான குடிமக்களுக்கு இன்னமும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார் இளம் கண்டுபிடிப்பாளர்கள் தங்களின் சிந்தனைகளை உற்பத்திப் பொருள்களாகவும் தீர்வுகளாகவும் வெற்றிகரமாக மாற்றுவதற்குத் தேவையான அனைத்து வளங்களையும் கிடைக்கச் செய்வது மிக முக்கியமானது என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்தார் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தவறு ஏற்படாது என்றும் அதில் குளறுபடி செய்ய முடியாது என்றும் தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் நடைபெறவிருக்கும் ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான கருவி பயன்படுத்தப்படும் என்று கூறினார் வாக்காளர் பட்டியலை முழுமையாக சரிசெய்யவும் ஆள் மாறாட்டம் செய்து வாக்குகள் செலுத்துவதையும் தடுக்க தேவையாள நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தேர்தல் காலத்தில் சமூக ஊடகம் தவறாகப் பயன்படுத்தப்படுவதைத் தடுக்க எந்த சமூக ஊடகத்திலும் எதிர்மறையான கருத்துகள் வராமல் இருப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார்

ஜிகா வைரஸ் சிந்தி முகாம் விதாதர் நகர் உள்ளிட்ட மேலும் சில பகுதிகளிலும் பரவியுள்ளது

இந்த நோய் கிருமிகள் பரவாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

கருவற்று முதல் மூன்று மாதங்களை நிறைவு செய்யாத பெண்களிடம் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் குகாதாரத் துறை கூறியுள்ளது ஜிகா வைரஸ் நோய் கிருமிகள் உற்பத்தியாவதைத் தடுக்க ஜெய்ப்பூர் மாநகராட்சியின் சுகாதாரத் துறை வீடுவீடாகச் சென்று சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள மத்தியப்பிரதேசத்தில் பிஜேபி தேசியத் தலைவர் திரு அமித் ஷா இரண்டு நாள் பயணத்தை இன்று தொடங்குகிறார் இந்தப் பயணத்தின் முதல் நாளான இன்று ஹோசங்காபாதில் கட்சித் தொண்டர்களிடையே அவர் உரையாற்றுவார் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு ராகேஷ் சிங் தெரிவித்தார் சத்னா ரேவா ஜபல்பூர் மாவட்டங்களில் நாளை நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார் திந்தோரி மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியிலும் அவர் உரையாற்றுவார் வீரதீர செயல் புரிந்ததற்கான கீர்த்தி சக்ரா விருது அஸ்ஸாம் மாநில காவல்துறை ஆய்வாளர் லோஹித் சோனாவாலுக்கு அவரது மறைவுக்கு பிறகு வழங்கப்பட்டுள்ளது

இந்த தாக்குதலில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானின் துதரக அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் முதலாவது கூட்டு திட்டத்தை இந்தியாவும் சீனாவும் தொடங்கியுள்ளன பெய்ஜிங்கில் உள்ள இந்திய அதரகத்தின் டுவிட்டர் செய்தியில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா ஆப்காளிஸ்தான் இடையேயான முத்தரப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் ஆப்கானிஸ்தான் துதரக அதிகாரிகளுக்கு முதலாவதாக இந்தியாவும் சீனாவும் கூட்டுப் பயிற்சி திட்டத்தை தொடங்குகின்றன

தேவி பாம்ளேஷ்வரிக்கு சென்று திரும்பிய போது இவர்களின் வாகனம் டிரக் வண்டியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது

ஒருவர் மருத்துவ மனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சும்பவம் குறித்து தமது ஆழ்ந்த இரங்கலை முதலமைச்சர் திரு ரமண் சிங் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் குர்ஜா மலை அடிவாரத்திலிருந்து மலையேறும் போது உயிரிழந்த எட்டு பேரின் உடல்களை மீட்பதற்கான பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன மோசமான வானிலை காரணமாக மீட்புப் பணியை மேற்கொள்ள அனுப்பப்பட்ட ஹெலிகாப்டர் நேற்று அங்கு இறங்க முடியவில்லை

ஜம்மு கஷ்மீரில் மூன்றாவது கட்ட நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நேற்று அமைதியாக நடந்து முடிந்தது

கடைசி கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறும்

உலகிலேயே ஒட்டுமொத்தமாக இயற்கை வேளாண்மையை கொண்டுள்ள முதல் மாநிலம் என்ற சாதனையை படைத்திருப்பதற்காக ஐநா சடையின் உணவு மற்றம் வேளாண் அமைப்பின் இந்த ஆண்டிற்கான தங்கப்பதக்கத்தை சிக்கிம் மாநிலம் பெற்றுள்ளது இம்மாநிலத்தின் வேளாண் சூழலியல் மற்றும் நீடிக்கவல்ல உணவு முறை கொள்கைகளுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது என்று ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது

சிக்கிம் முதலமைச்சர் திரு பவன் சாம்லிங் ரோம் நகரத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொள்வார்

மிகச்சிறிய இமாலய மாநிலமான சிக்கிம் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் படிப்படியாகக் குறைத்து

பிரேசில் டென்மார்க்சாக்வெடார் நாடுகள் அவற்றின் கொள்கைகளுக்காக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளன

இந்த சும்பவம் குறித்து உள்ளுர் செய்தி ஊடகங்களில் வெளியான தகவலைத் தொடர்ந்து மீட்புக் குழுவினர் நேற்று அப்பகுதிக்கு அனுப்பிவைக்கப்பட்டனர் ஆந்திரப்பிரதேசத்தின் எல்லைப் பகுதியான பழீகாகுளத்திற்கும் ஒன்றியத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் சம்பவம் நடந்த இடம் இருப்பதால் விரைவில் மீட்புக் குழுவினர் செல்ல இயலவில்லை என்று ஒடிஷா மாநில தலைமைச் செயலாளர் திரு ஆதித்ய பிரசாத் பதி தெரிவித்தார்